நரேந்திரமோடிகூறியுள்ளார்

உலகக்கோப்பைதப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாஇன்றுஇரண்டுதங்கப்பதக்கங்களைவென்றது

நரேந்திரமோடிகூறியுள்ளார் இந்தியவானொலியில் ஒலிபரப்பானமக்களிடையேமனம் இன்றுஅகில திறந்தபேசும் மன் கீ பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறுகூறினார்

விடுதலைபோராட்டம் தொடர்பானவரலாற்றைபொதுமக்கள் அறிந்துகொள்வதற்கு இந்தகொண்டாட்டங்கள் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னைகலங்கரைவிளக்கத்தின் சிறப்பம்சங்கள் குறித்தும் பிரதமர் எடுத்துரைத்தார்

மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

இந்தநோய்த்தொற்றபரவலைகட்டுப்படுத்தபொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியவேண்டும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார் தமிழகசட்டப்பேரவைதேர்தல் தொடர்பானஆலோசனைகூட்டம் இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றது புத்தில்லியில் இருந்துதோ்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் பங்கேற்ற இந்தஆலோசனைகூட்டத்தில் தமிழகதலைத் கேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதாசாகுகலந்துகொண்டார் தேர்தலுக்கானஏற்பாடுகள் குறித்தும் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானவழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகபராமரிக்கப்பட்டுவருவதாகவும் திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்தாா் மத்தியஅரசின் வேளாண் சட்டங்களுக்குஎதிராகஅதிமுகஅரசுகுரல் கொடுக்காததுஏன் என்றுகாங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்திகேள்விஎழுப்பியுள்ளார் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் இன்றுநடைபெற்றமதச்சா்பற்றமுற்போக்குக் கூட்டணியின் தோ்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் சரக்குமற்றும் சேவைவரிவிதிப்பினால் தொழில்துறையினா் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் இந்தகூட்டத்தில் பேசியதிமுகதலைவர் திரு

ஸ்டாலின் சட்டப்பேரவைதோதலில் தங்கள் கூட்டணிவெற்றிபெறும் என்றுநம்பிக்கைதெரிவித்தார்

க ஸ்டாலின் வலியுறுத்தினார்